நடத்தவுள்ளார்

நடைபெற்று வருகிறது ராஜஸ்தான் மற்றும் தெலங்கான மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமாா் கூறியுள்ளாா்

அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜார்ஜ் எச் டபுள்பு புஷ் ஹூஸ்டனில் காலமானார்

மலேசியாவையும் ஜொ்மனி பாகிஸ்தானையும் எதிர்கொள்கின்றன

அரசுமுறைப் பயணமாக அர்ஜெண்டினா சென்றுள்ள அவர்

பொருளாதார குற்றவாளிகளை ஒடுக்குவதற்கு சா்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பான ஒன்பது அம்ச திட்டத்தையும் திரு மோடி வெளியிட்டார் நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் முக்கிய திட்டங்கள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார் பிரதமின் வங்கிக் கணக்கு திட்டம் முத்ரா கடனுதவி திட்டம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்கான திட்டம் போன்றவை பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டதாகத் தெரிவித்தார் மகளிர் கூடுதல் அதிகாரம் பெறுவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு அரசு உறுதியாக இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் முன்னதாக இந்த மாாநட்டில் பங்கேற்பதற்காக வந்துள்ள பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களை அவர் சந்தித்து பேசினார் சா்வதேச வாத்தக அமைப்பின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு உறுப்பு நாடுகளுக்கு இடையே வர்த்தகத்தை மேம்படுத்த பிரிக்ஸ் நாடுகள் உறுதிபூண்டுள்ளன அமெிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் ஜப்பான் பிரதமர் திரு ஷின் ஸோ அபே ஆகியோருடன் கூட்டாக திரு மோடி பேச்சு நடத்தினார் அர்ஜெண்டினா பயணத்தை முடித்துக் கொள்வதற்கு முன் ஜொ்மனி பிரான்ஸ் தென்னாப்பிரிக்கா ஸ்பெயின் அர்ஜெண்டினா ஆகிய நாடுகளின் தலைவர்களுடனும் திரு நரேந்திரமோடி பேச்க நடத்தவுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் ஆறாவது கட்ட பஞ்சாயத்து தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் தற்போது நடைபெற்று வருகிறது காலை எட்டு மணிக்குத் தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறவுள்ளது இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல நடைபெற ஒருவார காலமே எஞ்சியுள்ள நிலையில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ராஜஸ்தானில் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா காங்கிரஸ் கட்சியின் திரு அசோக் கெலட் மற்றும் திரு சச்சின் எபலட் ஆகியோர் பல்வேறு தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றினர் தெலங்கானாவிலும் காங்கிரஸ் பிஜேபி தெலங்கானா ராஷ்ட்டிர சமீதி தெலுங்கு தேசம் ஆகிய கட்சிகளின் முன்னணி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி யின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத்சிங் தங்கள் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக கடந்த இரண்டு தினங்கள் மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட பேரனிகளில் பங்கேற்று வாக்கு சேகரித்தார் ஆதார் அடையாள எண் வாயிலான பண பட்டுவாடா முறையை நிறுத்த வேண்டாம் என்று தனித்துவ அடையாள எண் ஆணையம் வங்கிகளைக் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக வங்கிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேடியாக செலுத்தும் முறையில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதார் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை அடுத்து ஆதார் அடிப்படையிலாள பண சேவைகளை நிறுத்த வங்கிகள் விருப்பம் தெரிவித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சர்வதேச எய்ஸ்ட் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன எச் ஐ வி க்கு எதிராக அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்பதை வலியுறத்தும் வகையில் இந்த விழிப்புணா்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அமெிக்காவின் முன்னாள் அதிபர் எச் டபுள்யு புஷ் ஹூஷ்டனில் காலமானார்

இதற்கான அறிவிப்பை அவரது மகனும் முன்னாள் அதிபருமான திரு ஜார்ஜ் டபுள்யு புஷ் இன்று அதிகாலை அறிவித்தார் அவரது மறைவுக்கு சா்வதேச தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நாகலாந்து உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கேிவிந்த் விடுத்துள்ள செய்தியில் அம்மாநில மக்கள் வளம்பெற வாழ்த்துவதாகக் குறிப்பிட்டுள்ளார் நாகலாந்து வளர்ச்சிப் பாதையில் உன்னத நிலையை அடைய வாழத்துவதாக பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்ப வாத்தன் சிங் ரத்தோரும் இந்நாளைபொட்டி நாகலாந்து மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொற்று நோய் பரவலாமல் தடுக்கப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் தொற்று நோய் தடுப்புப் பணிகளை உணவு அமைச்சர் திரு காமராஜூடன் இணைந்து இன்று மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் புயல் பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிடடார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உணவு அமைசன் திரு காமராஜ் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாணர உதவிகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றாா் புயல்சேத விவரங்கள் குறித்த கணக்கெடுப்பு தொடர்நது நடைபெற்று வரவதாகவும் அவர் தெரிவித்தார் கணக்கெடுக்கும் பணிக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார் நாகை மாவட்டத்தில் தொற்று நோய் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளும் வாகனங்களின் இயக்கத்தை சுகாதாரத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் இன்று தொடங்கி வைத்தார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் தொற்றுநோய் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகக் கூறினார் நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமப்பகுதிகளிலும் வாகனங்களில் ஒலிப்பெருக்கி மூலம் நோய்த்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பொதுமக்கள் அரசு ஏற்படுத்தியுள்ள மருத்துவ முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த பிரச்சார வாகனங்கள் இதுவரை மின்சாரம் வழங்கப்படாத குக்கிரமங்களையும் நோக்கி பயணிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் புயல் பாதிப்புக்கு உரிய நிவாரண உதவியை மத்திய அரசு விரைவில் அறிவிக்கும் என்று நிதித்துறை இணை அமைச்சா் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளாா் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக உள்துறை இணைச் செயலரிடம் தாம் தொலைபேசி மூலம் பேசியதாகக் கூறினார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணைக்கட்டும் கா்நாடக அரசின் முடிவு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதுபோன்ற சூழ்நிலை ஏற்படாது என்றும் அவர் குறிப்பிட்டார் கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்கி வருவதாக மக்களவைத் துணைத்தலைவர் திரு தம்பிதுரை கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கா்நாடக அரசுக்கு உரிமை இல்லை என்றும் திரு தம்பிதுரை கூறினார் கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய மாநில அரசுகளிடமிருந்து உரிய நிவாரணம் கிடைத்திடும் வகையில் அகற்காக திமுக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

இந்த தொகையையாவது மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டுமென்றும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் முதலமைச்சின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இலவசமாக சிகிச்சை பெறுவதற்கான உச்சவரம்பு வருடத்திற்கு இரண்டு லட்சும் ரூபாய் என்பது தற்போது ஐந்து லட்சும் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று முதல் இது செயல்பாட்டுக்கு வருவதாகவும் அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார்

இதனையொட்டி விஜயவாடாவில் நடைபெற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சியில் வானொலி நிலையத்தின் அதிகாரிகளும் ஊழியர்களும் பங்கேற்றனர் இனபடுகொலையை தடுப்பதற்காக ஐ நா நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அதன் பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஐ நா வின் அடிப்படை கொள்கையை ஏற்கும் வகையில் இதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகள் ஒப்புதல் அளிக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார்

மும்பையில் நடைபெற்று வரும் டாட்டா ஒப்பள் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயாசென் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஜாம்செட்பூர் அணி வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி மும்பை அணியை எதிர்கொள்கிறது